மருத்துவப் படிப்பு உள்ஒதுக்கீட்டு உரிமையை தமிழக அரசு நிலைநாட்டியுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

உருவாகி இருப்பதாக மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார்

அரசு மருத்துவர்களுக்கு முதுநிலை மருத்துவப் பட்டப்படிப்பில் வழங்கப்பட்டு வந்த உள்ஒதுக்கீட்டை பாதுகாக்கும் வகையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சுட்டப்போராட்டம் நடத்தி உரிமையை நிலைநிறுத்தியுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

இதனை எதிர்த்து தமிழக மருத்துவ அலுவலர்கள் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு அந்த வழக்கை ஆதரித்து மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து முதுநிலை மருத்துவப் பட்டப் படிப்பில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள உள்ஒதுக்கீடு முறையே தொடர வேண்டும் என்று ஆணித்தரமாக வாதாடியதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் இதனால் மாநில அரசுகள் மருத்துவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவது முதுநிலை மருத்துவ கல்வி ஒழுங்குமுறைகளுக்கு எதிரானது அல்ல என்றும் அரசு மருத்துவர்களுக்கு மாநில அரசுகள் முதுநிலை மருத்துவப் பட்டப் படிப்பில் உள்ஒதுகீடு வழங்கவாம் என்ற வரவாற்றுச் சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த திங்கட்கிழமை வழங்கியதையும் முதலமைச்சர் நேற்று விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார்

அன்பழகன் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று அவர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் பல்கலைக் கழகங்கள் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கு இத்தேர்வு நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் மாணவர்கள் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள அமைச்சர் இறுதி பருவத்தேர்வுக்கான விரிவான அட்டவணை தேர்வு மையங்களின் விவரம் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளார் மாணவர்கள் நேரில் வந்து தேர்வெழுதும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இதனையடுத்து

ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

பிரகாஷ் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்மையில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழும ஒருங்கிணைப்புடன் நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாக கூறினார்

பிரகாஷ் தெரிவித்தார்

க ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் இதுதொடர்பாக அவர் விடுத்துள்ளஅறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலையையும் குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்

பிரதான தேர்வினை தேசிய தேர்வு முகமை சிறப்பாக நடத்தியதாக இத்தேர்வை எழுதிய நாமக்கல் மாவட்ட மாணவர்கள் தெரிவித்துள்ளனர்

ஹர்சிம்ராட் கவுர் பாதல் கூறியுள்ளார்

மத்திய அரசு உத்தேசித்துள்ள க்காதார அடையாள அட்டைக்கான பதிவுக்கு தனிநபர்களின் முக்கியமான தகவல்கள் கோரப்படும் என்று சமூக வலைதளங்களில் வெளியான செய்திகளில் உண்மை இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது கடந்த மாதம் தில்லியில் சுதந்திர தின உரையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசுகையில் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் தனித்துவமான சுகாதார அடையாள அட்டை வழங்கப்படும் என்று கூறியிருந்தார் அதில் ஒவ்வொருவரின் நோய் மற்றும் அதற்காக எடுத்துக் கொண்ட சிகிச்சை விவரங்கள் உள்ளிட்டவை இடம்பெறும் என்றும் இதனால் நாட்டின் எந்தவொரு பகுதியிலும் மருத்துவரிடம் சிகிச்சை பெறும்போது சும்பந்தப்பட்ட நபரின் உடல்நிலையை அறிந்து கொள்ள இந்த அடையாள அட்டை உதவும் என்றும் கூறியிருந்தார்

இத்தொடர்பாள வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசும் வங்கிகளும் இதுகுறித்து ஆவோசனை நடத்தியுள்ளதாக மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கி சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை இன்றும் நடைபெறவுள்ளது கட்டுடல் இந்தியா திட்டத்தில் பிரபவங்கள் தடகள வீரர் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டு அத்திட்டத்தை பிரபலப்படுத்த முன்வர வேன்டும் என்று மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற கட்டுடல் இந்தியா திட்டத்தின் ஆலோசனை குழுவின் ஆண்டுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்துப் பேசிய அவர் இத்திட்டம் தொடர்பாக தமது அமைச்சகத்திற்கு பல்வேறு ஆக்கப்பூர்வமான யோசனைகள் வந்துள்ளதாக கூறினார் கடந்த ஆண்டு மத்திய விளையாட்டு அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த கட்டுடல் இந்தியா சுதந்திர ஒட்டத்தில் பல்வேறு மாநில அரசுகளும் பள்ளிகளும் கல்லூரிகளும் மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தும் கட்டுடல் இந்தியா திட்டத்தை ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்தக் கூட்டத்தில் மத்திய பள்ளிக் கல்வி எழுத்தறிவு உயர்கல்வித் துறை செயலர்கள் சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை ஆயுஷ் துறைகளின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் விண்வெளி ஆராய்ச்சியில் முக்கிய சாதனையாக பிரபஞ்சத்தில் நட்சத்திர பால்வெளி ஒன்றை இந்திய வானியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் நாகை மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணி பேராலயம் இன்று காலை திறக்கப்படுகிறது வெளிமாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அனுமதிக்கப்படமாட்டார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சீனாவுடனான அனைத்து எல்லை தாவாவுக்கும் அமைதியான பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண விரும்புவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ரஷ்யா புறப்பட்டுச் செல்கிறார் மேற்குவங்க மாநிலம் கிஷன்கஞ்ச் மாவட்டத்தை ஒட்டியுள்ள இந்திய பங்களாதேஷ் எல்லையில் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற இரண்டு பங்களாதேஷ் நாட்டவரை எல்லை பாதுகாப்புப் படையினர் கைது செய்தனர் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பாரமுல்வாவில் பாதுகாப்புப் படையினர் நேற்று நடத்திய திடர் சோதனையின்போது தீவிரவாதிகள் மறைவிடத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் கண்டெடுக்கப்பட்டன பாதுகாப்புத்துறை பணிகளுக்கான மத்தியப் பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஆண்டு நடத்திய தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே சித்தமல்லி என்னும் கிராமத்தில் இடி தாக்கியதில் இரண்டு பெண்கள் உயிரிழந்தனர்